அளிக்கக்கூடாது என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளாா்

குடியரசுத் தலைவா் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீாமானத்தின் மீதான விவாதம் இன்று மக்களவையில் தொடங்கியது புதிய தேசிய கல்விக் கொள்கையில் அனைத்து மொழிகளுக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கப்படும் என்று மத்திய அமைச்சா் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தெரிவித்துள்ளாா் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது

போட்டியில் இந்தியா இன்று ஐந்து தங்கம் உட்பட ஏழு பதக்கங்களை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணைக்கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்று முதலமைச்சன் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மேகதாதுவில் அணைக்கட்டுவது தொடர்பாக கற்றுச்சூழல் அனுமதியை பெறுவதற்கான நடைமுறைகளை கா்நாடக அரசு தொடங்கியிருப்பதாகத் தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தை சுற்றுச்சூழல் மற்றும் நீர்வள அமைச்சகங்கள் நிராகரிக்க வேண்டுமென்று உத்தரவிடுமாறு முதலமைச்சா் பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளாா் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் வெள்ளிக்கிழமை தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு தனபால் கூறியுள்ளார்

கூட்டத்தொடரின் முதல் நாளா வரும் வெள்ளிக்கிழமை பேரவையின் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படும் என்று கூறினார் இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு துறைகள் மீதான மானியக் கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று திரு தனபால் குறிப்பிட்டாா்

மாநிலம் முழுவதும் தண்ணீர் தட்டுப்பாட்டை சமாளிப்பது குறித்தும் சுட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன

தமிழகத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டுமென்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் இன்று அக்கட்சியின் சார்பில் குடிநீர் தட்டுப்பாடு தொடர்பாக நடைபெற்ற கண்டன ஆர்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் அரசு தீர்வு காணவிலை என்றால் மாநிலம் முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்று கூறினார் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் பஞ்சும் ஏற்படும் என்று வல்லுர்கள் எச்சித்தபோதும் அரசு முன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று திரு ஸ்டாலின் குற்றம்சாட்டினார் மதுரை மாவட்டத்தில் முதல் முறையாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் வாரிகள் மூலம் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் மேலாண்மை இயக்குநர் திரு மகேஸ்வரன் கூறியுள்ளார் மதுரையில் தேனி சிவங்கை திண்டுக்கல் ராமநாதபுரம் உள்ளிட்ட இன்று ஒன்பது தென்மாவட்டங்களில் நிலவும் குடிநீா் பிரச்சினைக்கு தீாவு காண்பது குறித்து அதிகாரிகளுடன் அவா் ஆலோசனை நடத்தினார் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய திரு மகேஸ்வரன் தற்போது ராமநாதபுரம் மற்றும் கரூர் மாவட்டங்களிலும் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றா்

இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு மணிக்குமார் திரு கப்ரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கிய அம்வு சட்டவிரோதமாக நீர் எடுத்து விற்பனை செய்யப்படுகிறதா என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி கூறியிருந்தது வழக்கு விசாரணையை நீதிபதிகள் வரும் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்தனா் காவிரி நீரை கர்நாடக அரசு சுட்டவிரோதமாக பயன்படுத்துவதை தடுப்பதற்கு மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை முழுமையாக செயல்படுத்துவதற்கு காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு நிர்வாக அதிகாரம் வழங்கப்பட வேண்டுமென்று கூறியுள்ளார் தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சோக்கைக்கான கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது முதல் நாளன்று மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறும்

நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டுக்கூட்டத்தில் குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நிகழ்த்திய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின்மீது இன்று மக்களவையில் விவாதம் தொடங்கியது மத்திய அமைச்சா் திரு பிரதாப் சந்திர சாரங்கி விவாதத்தை தொடங்கி வைத்து உரையாற்றினாா் மாநிலங்களவையில் பிஜேபி செயல் தலைவர் திரு

நட்டா விவாதத்தை தொடங்கி வைத்தாா் மக்களவையில் இன்று ஆதாா் தொடா்பான சட்டத் திருத்த மசோதா தொலைத்தொடா்பு மற்றும் நிதி முறைகேடுகளை தடுக்கும் சட்டத்திருத்த மசோதா ஆகிய மூன்று மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன

சிறப்பு பொருளாதார மண்டல சட்டத்திருத்த மசோதாவை மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று தாக்கல் செய்தார் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட அவசர சுட்டத்திற்கு மாற்றாக இந்த மசோதா இன்று அறிமுகம் செய்யப்பட்டது நாட்டின் பாதுகாப்பு உறதிப்படுத்துவதில் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்றும் இதற்கு போதுமான நிதி ஆதாரம் தடையாக இருக்காது என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் இது தொடா்பான கேள்விக்குப் பதிலளித்த அவா் நிதி குறைபாடு காரணமாக பாதகாப்பை சமரசம் செய்து கொள்ள முடியாது என்றும் இந்திய ரானுவம் பாதகாப்பு விஷயத்தில் எப்போதும் தயார் நிலையிலேயே இருக்கும் என்று தெரிவித்தார் நாடு முழுவதும் ஆறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய தேசிய கல்விக் கொள்கையில் அனைத்து மொழிகளுக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கப்படும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சா் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்குப் பதிலளித்த அவர் மும்மொழிக் கொள்கையில் எந்த மொழியையும் படிப்பதற்கு முடிவு செய்து கொள்ளலாம் என்று கூறினார் கஸ்தூரிரங்கன் குழு அளித்த பரிந்துரைகளை பரிசீலித்த பின் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டா் இது இறுதி செய்யப்பட்ட கொள்கை அல்ல என்றும் முன்வடிவு மட்டும்தான் என்றும் இது தொடா்பான கருத்துக்களை மக்கள் தெரிவிக்கலாம் என்றும் திரு பொக்ரியால் தெரிவித்தாா் வாகன ஒட்டுநர் உரிமம் பெறுவதற்கான ஸ்மா்ட் கார்டு திட்டத்தில் சில மாற்றங்களை செய்ய அரசு முடிவு செய்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்ச் திரு நிதிள்கட்சி கூறியுள்ளார்

சாரதி எனப்படும் மென்பொருள் செயலி மூவம் இந்த தகவல் அனைத்தும் சரிசாா்க்கப்படும் என்றும் திரு நிதின்கட்கரி தெரிவித்தார் முளைக்காய்ச்சல் நோய் காரணமாக பீகார் மாநிலம் முசாஃபா்பூரில் நூற்றுக்கும் அதிகமான குழந்தைகள் மரணம் அடைந்தது குறித்து மத்திய அரசும் பீகார் அரசும் ஏழு நாட்களுக்குள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது